மத்திய உள்துறை அமைச்சி திரு அமித்ஷா பிரதமா் திரு நநரேந்திரமோடியை இன்று புதுதில்லியில் சந்தித்து ஊரடங்கு தொடர்பாக மாநிலங்ளின் முதலமைச்சர்கள் தெரிவித்த கருத்துக்களை எடுத்துரைத்தார்

எட்டு எட்டு சதவீதமாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

சத்திஷ்கர் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்ச் திரு அஜித்ஜோகி இன்று மாரடைப்பால் காலமானார் இனி விரிவான செய்திகள் மத்திய உள்துறை அமைச்சா திரு அமித்ஷா பிரதமர் திரு நநரேந்திரமோடியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின்போது ஊரடங்கை நீட்டிப்பது தொடர்பாக மாநிலங்களின் முதலமைச்சர்கள் தெரிவித்த கருத்துக்களை பிரதமரிடம் எடுத்துரைத்தாா் நான்காம் கட்ட ஊரடங்கு நாளை மறுநாளுடன் நிறைவடைய உள்ள நிலையில் திரு அமித்ஷா மாநிலங்களின் முதலமைச்ச்களுடன் நேற்று தொலைபேசி வாயிலாக ஆவோசனை மேற்கொண்டார் இதனையடுத்து திரு அமித்ஷா இன்று பிரதமரை சந்தித்து பேசியுள்ளதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறார்

தமிழக அரசின் சிறப்பான நடவடிக்கை காரணமாக மாநிலத்தில் நோய் தொற்று கட்டுக்குள் இருப்பதாகவும் மருத்துவா்களின் வழிகாட்டுதலுடன் அரசு செயவ்பட்டு வருவதாகவும் முதலமைச்சா் தெரிவித்தார் சென்னை தவிர இதர மாவட்டங்களில் நோய் தொற்று கட்டுக்குள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் பொது இடங்களுக்கு செல்லும் போது கட்டாயம் முகக்கவசம் அணிவது சமூக இடைவெளியை கடைபிடிப்பது அவசியம் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார் அவசியமின்றி வெளியே வருவதை மக்கள் தவிர்க்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக்கொண்டார் நோய் தொற்றை கட்டுப்படுத்த இதுவரை அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளையும் முதலமைச்சா் பட்டியலிட்டார் மருத்துவர்களின் அயராது பணி காரணமாக இந்த நோய் தொற்றால் உயிரிழப்போர் விகிதம் குறைவாக இருப்பதாக அவர் கூறினார் ஊரடங்கு காலத்தில் பொதுமக்களுக்கு அத்தியாவசியப் பொருட்கள் நியாவிலைக் கடைகள் மூலம் விலையில்லாமல் வழங்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் மாவட்ட ஆட்சியர்கள் எந்த ஒரு தளர்வையும் அமவ்படுத்துவதற்கு தலைமைச் செயலாளரை தொடர்பு கொண்டு உரிய அனுமதியை பெற்றுதான் அறிவிப்பு வெளியிட வேண்டுமென்றும் முதுலமைச்சா் கேட்டுக் கொண்டார்

பொருளாதாரத்தை ஊக்கவிக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் திருமதி நிாமலா சீதாராமன் ஆவோசனை நடத்தியதாக தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே நாட்டில் தயாரிக்கப்படும் வெண்டிலேட்டர் முக கவசம் உள்ளிட்ட மருத்துவ பாதுகாப்பு உபகரணங்களுக்கான சுங்கவரி முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளதால் இவற்றின் விலை குறைய வாயப்பு இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்கூடங்கள் அதிகரிக்கக்கூடும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்

இதற்கிடையே உள்நாட்டு விமான சேவை குறித்த விவரங்களையும் அவர் வெளியிட்டுள்ளார்

கேரளா மாநிலம் கோழிக்கோட்டில் நேற்று காலமான மாநிலங்களவை உறுப்பினரும் பத்திரிகையாளருமான திரு எம் பி வீரேந்திரகுமாரின் மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் சமூக செயல்பாட்டாளரும் பத்திரிகையாளரும் சிறந்த இலக்கியவாதியுமான வீரேந்திரகுமாரின் மறைவு தமக்கு வருத்தம் அளிப்பதாகவும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துள்ளதாகவும் கூறியுள்ளார் குடியரசுத் துணைத் தலைவா் திரு வெங்கையாநாயுடு விடுத்துள்ள செய்தியில் மறைந்த வீரேந்திரகுமார் சிறந்த பத்திரிகையாளரும் பன்முகத் தன்மை கொண்டவர் ஆவார் என்றும் ஏழை மற்றும் சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்காக போராடியவர் என்றும் சிறந்த தேசபக்தர் என்றும் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் பிரதமா திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் வீரேந்திரகுமாா சிறந்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டவர் என்றும் ஏழை மற்றும் பின்தங்கியவர்களின் பிரக்சினைகளை மக்கள் மன்றங்களில் எதிரொலித்தவர் என்றும் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளவதாகவும் கூறியுள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சா் திரு பிரகாஷ் ஜவடேக்கா் உள்ளிட்ட பலரும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர்